தொழில் நிறுவனங்கள் அச்சமின்றி வளர்ச்சி அடையத் தேவையான வெளிப்படையான சூழல் உருவாக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்

போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராதத் தொகையை குறைக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது

வழங்கப்படுவதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தொழில் நிறுவனங்கள் அச்சமின்றி வளர்ச்சி அடையத் தேவையான வெளிப்படையான சூழல் உருவாக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் புதுதில்லியில் பிரபல தொழில் அதிபர்களான கிர்லோஸ்கர் சகோதரர்களின் நாற்றாண்டு விழாவில் பேசிய அவர் முறைகேடுகளில் ஈடுபடும் ஒரு சில நிறுவனங்களுக்கு எதிராக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பெரு நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கையாக கருதக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார் தொழில் துறையினருக்கு உதவும் வகையில் பல்வேறு சட்டங்களை எளிமைப்படுத்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் வரிவிதிப்பு முறையில் வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்தி வரி செலுத்தவோருக்கும் வருமான வரித்துறையினருக்கும் இடையே மனித அழிமுகத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் தொழிற்சாலைகளை விரிவுபடுத்த ஏதுவாக இந்தியத் தொழில்துறையினருக்கு மத்திய அரசு தோளோடு தோள் நின்று ஒத்துழைக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத் தொழில் அதிபர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனையில் திரு ரத்தன் டாடா திரு சுனில் பாரதி மிடல் திரு முகேஷ் அம்பானி திரு கௌதம் அதானி திரு ஆனந்த் மகிந்திரா டி வி எஸ் குழுமத்தின் திரு

பொருளாதார விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த பல்வேறு சக்திகள் முயற்சிப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் அகில இந்திய வணிகர் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் வணிகர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்னைகளை அரசு உணர்ந்திருப்பதாகவும் அவற்றிற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் பொருளாதார தேக்கநிலை என்பது சர்வதேச அளவில் நிலவும் பிரச்னை என்றும் இதனால் இந்தியாவை விட பிற வளரும் நாடுகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் மத்திய அரசின் புதிய கல்விக்கொள்கை நாட்டை பலப்படுத்தி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கும் வகையில் இருக்கும் என மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக புதிய மோட்டார் வாகன சுட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள அபராதத் தொகையை குறைக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக எந்தவொரு சுட்டம் இயற்றவோ அல்லது நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்கவோ அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்றும் மத்திய சாலைப்போக்குவரத்து மாநில மற்றம் நெடுஞ்சாலைத்துறை விளக்கம் அளித்துள்ளது

பாகிஸ்தானில் உள்ள நன்கானா சாகிப் குருத்வாரா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து மத்திய அரசு புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் பெஷாவரில் வசிக்கும் சீக்கியர்கள் மீதான தாக்குதலுக்கும் இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது பாகிஸ்தானில் வசிக்கும் சிறுபான்மையினர் மத ரீதியாக துன்புறுத்தப்படுவதை நிறுத்த வேண்டும் எனவும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் இடைக்காலத் தூதர் சையது ஹைதர் ஷாவிடம் வலியுறுத்தியுள்ளது இதனிடையே இந்தத் தாக்குதலில் ஈடுபட்ட முக்கியக் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக லாகூர் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கப்படுவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கோவையில் நேற்று இத்திட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இத்திட்டத்தை தடுப்பதற்காக திமுக நீதிமன்றத்தை நாடியதாகவும் ஆனால் அந்த முயற்சியை முறியடித்து இரண்டாவது ஆண்டாக பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கப்படுகிறது என்றார்

பொதுத்துறை வங்கிகளான பாங்க் ஆப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி அதிகாரிகள் சிலரது ஒத்துழைப்புடன் இந்த வங்கிக் கிளைகளில் நடப்பு கணக்கு தொடங்கி இந்தப் பணம் ஹாங்காங்கிற்கு மாற்றப்பட்டதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

தமிழக அரசின் புதிய மருத்துவக் காப்பீடு திட்டத்தின் கீழ் திருமணமான அரசு ஊழியர் தமது பெற்றோர்களின் மருத்துவ சிகிச்சைக்கான செலவை திரும்பப் பெற தகுதியில்லை என்ற காப்பீடு திட்ட விதி சட்டவிரோதமானது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பெரம்பலூரைச் சேர்ந்த வேளாண்மைத்துறை அலுவலர் ஒருவர் தொடர்ந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மருத்துவச் செலவை திரும்பப் பெறுவதற்கு தகுதியில்லை என்று கூறி மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்த மாவட்ட கருவூல அதிகாரியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார்

மைசூருவில் உள்ள பழமையான தமிழ் கல்வெட்டுக்களை தமிழகத் தொல்லியல் துறைக்கு மாற்றக்கோரிய வழக்கில் மத்திய தொல்லியல் துறை பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரைக் கிளை உத்தரவிட்டுள்ளது மத்திய தொல்லியல் துறையின் மைசூரு மண்டல அலுவலகத்தில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள பழமையான கல்வெட்டுக்கள் ்பனை ஒலைச்சவடிகள் மற்றும் செப்பேடுகளில் தமிழர்களின் அரசியல் சமுதாய மற்றும் பண்பாட்டை அறிவியல் பூர்வமாக உறுதி செய்வதற்கான ஆதாரங்கள் சேதமடைந்து பராமரிப்பின்றி உள்ளதாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது

பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆற்றல் மற்றும் சிந்தனையை வளர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாவட்ட அளவிலான புத்தாக்க அறிவியல் ஆய்வு விருது கண்காட்சி உதகமண்டலத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த அறிவியல் கண்காட்சி அமைந்திருந்தது இந்த அரிய வாய்ப்பை எற்படுத்திதந்ததற்காக அரசுக்கு பங்கேற்றவர்கள் நன்றி தெரிவித்தனர்

டொனால்டு ட்ரம்ப் ஈராக் மீது மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத் தடை விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் இலங்கையில் கடந்த ஈஸ்டர் தினத்தின்போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக முன்னாள் அதிபர் திரு சிறிசேனாவிடம் இந்த வாரத்தில் வாக்கு மூலம் பதிவு செய்ய அந்நாட்டு காவல்துறை திட்டமிட்டுள்ளது

இந்தப் போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்கும் இரு அணிகளுக்கும் இடையே குவஹாத்தியில் நடைபெறவிருந்த முதல் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது பர்மிங்ஹாம் காமன் வெல்த் போட்டியில் இடம் பெறாத வில்வித்தை போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கு உலக வில்வித்தை கூட்டமைப்பு இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளது திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான மகளிர் சதுரங்க போட்டியில் சென்னையைச் சேர்ந்த சரண்யா பட்டம் வென்றார் இப்போட்டியில் பங்கேற்ற நான்கு பேர் தமிழகத்தின் சார்பில் தேசிய மகளிர் செஸ் சேம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர்